வங்கிகள் இணைப்பு காரணமாக ஒரு பணி இழப்பு கூட ஏற்படாது என்று நிதியணச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சந்திரயான் இரண்டின் நிலவு குற்று வட்டப் பாதையின் உயரத்தை குறைக்கும் இறுதிக்கட்ட நடவடிக்கை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது

ஆந்திராவில் மின்மயமாக்கப்பட்ட நீண்டதூர கரங்க ரயில் பாதையை குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார்

இனி விரிவான செய்திகள் ஊட்டச்சத்து இயக்கத்துக்கு மக்கள் ஆதரவளிக்கவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் மகளிர் மற்றும் குழந்தைகளின் எதிர்கால சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்

வங்கிகள் இணைப்பு காரணமாக ஒரு பணி இழப்புக்கூட ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

தவறான தகவல்களை வங்கி ஊழியர் சங்கங்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசை அனுகும் தொழில் துறையினருக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க வேண்டும் என்ற வாகன உற்பத்தியாளர்களின் கோரிக்கை தொடர்பாக அந்த வரிக்காள குழுமம்தாள் முடிவு செய்யும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் சந்திரயான் இரண்டின் நிலவு சுற்று வட்டப் பாதையின் உயரத்தை குறைக்கும் இறுதிக்கட்ட நடவடிக்கை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது முன்னதாக இது முக்கியமான நிகழ்வு என்று இஸ்ரோ தலைவர் திரு சிவன் எமது செய்தியாளருக்கு தொலைபேசியில் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்

வடாக் யூளியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டப்பின் அரசுத் துறைகளில் வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களில் இட ஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் என்று அவர் கூறினார் இதனிடையே லே யில் நான்கு நாட்கள் நடைபெறும் லடாக் திருவிழாவை ஆளுநர் இன்று தொடங்கிவைத்தார் முன்னதாக அப்பகுதியின் கலாச்சாரத்தை விளக்கும் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்றார்

காஷ்மீர் பள்ளத்தாக்குப் பகுதியில் இயல்பு நிலை வேகமாக திரும்பி வருவதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன

எனினும் மாநிலத்தில் சுட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தாத்ரா நாகர்ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கிவைத்தார்

இதனிடையே பள்ளிக் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் வாகனத்தையும் அவர் இன்று கொடியசைத்து தொடங்கிவைத்தார் வெளியிடப்பட்ட தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இடம்பெறாதவர்கள் அசாமில் வெளிநாட்டினருக்கான தீர்ப்பாயத்தில் மேல் முறையீடு செய்யலாம் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

மேல் முறையீட்டுக்கு தேவையான சுட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது வாக்காளர் சரிபார்ப்புத் திட்டத்தை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கேட்டுக் கொண்டுள்ளார் நாடுமுழுவதும் நடைபெறும் இந்த திட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் வாக்காளர் பட்டியலில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த திட்டத்தின்கீழ் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தேர்தல் ஆணையத்திற்கான இணைய தளத்தில் பதிவு செய்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரது விவரங்களையும் பதிவேற்றம் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது இந்த விவரங்களை மாநிலங்களின் தலைமைத் தேர்தல் அதிகாரிகளும்

நாட்டில் உள்ள ரயில் விமானம் துறைமுகங்கள் மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை நவீனப்படுத்துவதற்கு தேவையான முதவீடுகளை ஈர்க்கவேண்டிய அவசியம் குறித்து குடியரகத் துணை தலைவர் திரு வெங்கைப்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஆந்திரபிரதேச மாநிலம் குரேரவில் நவீனப்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை அவர் இன்று தொடங்கிவைத்து பேசினார் சர்வதேச தரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதள் மூலம் தரமான சேவைகளை மக்களுக்கு அளிக்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக செரோபள்ளி ராபுரு இடையே அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் மிக நீண்ட ரயில் சுரங்கப் பாதையையும் வெங்கடாச்சலம் ஒபுலவாரிபள்ளி இடையே மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையையும் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார்

இதனையடுத்து குடூரு விஜயவாடா இடையே புதிய இண்டர்சிட்டி அதிவிரைவு ரயில் சேவையையும் அவர் கொடியசைத்து தொடங்கிவைத்தார் தெலங்கானா மகாராஷ்ட்ரா கேரளா இமாச்சல பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு பகத் சிங் கோஷ்யாரி மகாராஷட்ரா மாநில ஆளுநராகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆரிஃப் முகமத்கான் கேரள மாநில ஆளுநராகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பண்டாரு தத்தாத்ரேயா இமாச்சல பிரதேச ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இமாச்சல பிரதேச ஆளுநராக உள்ள திரு கல்ராஜ் மிஸ்ராவுக்கு ராஜஸ்தான் மாநில ஆளுநர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நியமனங்களுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று ஒப்புதல் அளித்துள்ளார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை கவலையளிப்பதாக உள்ளது என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் வளர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாக குறை கூறியுள்ளார்

இந்நிலையில் அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷானவாஸ் உசேன் சர்வதேச அளவில் பொருளாதார நிலை மந்தமாக இருந்தபோதிலும் இந்தியாவின் நிலை நல்ல நிலையில இருப்பதாக தெரிவித்துள்ளார் மானியமில்லாத சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது

உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸூக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது